தாமதமாகும் அரசு திட்டங்களை விரைவுபடுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆய்வு செய்தார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது ஜார்கண்ட் மாநிலத்தில் பதான்கடி ஆதரவாளர்களால் கடத்தி செல்லப்பட்ட ஏழு பேரும் வன்முறையாளர்களால் கொல்லப்பட்டனர் இந்தாண்டிற்கான பிரதம மந்திரி ராஷ்ட்ரீய பாலபுரஷ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

இனி விரிவான செய்திகள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான உட்பிரிவுகளை வகைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர்

இந்தியா பிரேசில் நாடுகளுக்கிடையே எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கனிமவளங்கள் குற்ற வழக்குகளில் பரஸ்பரம் சட்டரீதியாள உதவிகளை பகிர்ந்து கொள்வது குழந்தை பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் நான்கு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ஜீவன்ஜோதி பீமா யோஜனா மற்றும் சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டறிந்தார் இவ்வாண்டு நடைபெறும் முதல் பிரகதி ஆய்வு நிகழ்ச்சி இதுவாகும் மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது நான்குவார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதுவரை இச்சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமயிலான அமா்வு இந்த மனுக்கள் அரசியல் சாசன அமா்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ளது

குடியுரினம திருத்தச் சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுப் பணிகளை தள்ளிவைக்குமாறும் சில மனுக்களில் கூறப்பட்டிருந்தது இந்தியாவிற்கான ஜப்பாவிய துதர் திரு சபோஷி சுசுகி மற்றம் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்தப் பேச்சுவார்த்தையின்போது இருநாடுகளிடையேயான பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வுகாண்பது ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களில் உள்கட்டமைப்பு துறைகளில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஜப்பான் மேற்கொள்வது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு இந்தாண்டிற்கான பிரதம மந்திரி ராஷ்ட்ரீய பாலபுரஷ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூகசேவை கலை கலாச்சாரம் விளையாட்டு புதிய கண்டுபிடிப்புகள் வீரதீர செயல்கள் என பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிந்த குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன

தேசம் குறித்த பெருமித உணர்வை இளைஞர்களிடையே தேசிய மாணவர்படை மேம்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய மாணவர்களிடையே உரையாடிய அவர் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் தேசிய மாணவர்படை இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேச கட்டுமானத்தில் என் சி சி யின் சகோதரத்துவ உணர்வை அமைச்சர் பாராட்டினார் ஜார்கண்ட் மாநிலத்தில் பதான்கடி ஆதரவாளர்களால் கடத்தி செல்லப்பட்ட ஏழு பேரும் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது பதான்கடி இயக்கத்தை எதிர்த்து போராடிய இவர்களை பதான்கடி ஆதரவு கும்பல் கடத்தி சென்று கொலை செய்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பர்புலிகேரா கிராமத்தில் நடடபெற்ற பஞ்சாயத்துக் கூட்டத்தில் பதான்கடி ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது வன்முறையில் பேர் கொல்லப்பட்டதற்கு முதலைச்சர் ஏழு திரு ஹேமந்த் சோரன் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டம் அவந்திப்புரா பகுதியில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்புப் படையினர் ஒரு தீவிரவாதியை சுட்டுக் கொன்றனர் இப்பகுதியில் இரண்டாவது நாளாக தேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டிருந்தபோது பதங்கி இருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதனையடுத்து பாதுகாப்பப் படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் இந்தத் தீவிரவாதி கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அவர் நேற்று தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கை இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டு மீன்டும் இன்று அதிகாலை தொடங்கியதாக கூறினார் இந்தப் பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவன் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாதத்தில் இதுவரை ஒன்பது தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் கூறினார்

ஸ்டார்ட்டப் இந்தியா ஜல்ஜீவன் இயக்கம் நிதி சீரமைப்பு உள்ளிட்டவற்றை விளக்கும் அலங்கர ஊர்திகளும் இந்த அணி வகுப்பில் இடம்பெற உள்ளன

தில்லி சட்டப் பேரவைத் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும்

இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்